வழங்கப்படும் என தமிழக தலைமைத் தேர்தல் அதினாரி திரு சத்தியபிரதா சாகு தெரிவித்துள்ளார்

சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக சா்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களிடம் இன்று நேர்காணல் நடைபெற்று வருகிறது திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன

சிறு தானியங்களை பிரபலப்படுத்துவதில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

இனி விரிவான செய்திகள் தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் போது பூத் ஸ்லிப் எனப்படும் புகைப்பட வாக்காளர் சீட்டிக்கு பதிலாக வாக்காளர் தகவல் சீட்டினை அனைத்து வாக்னளர்களுக்கும் வழங்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளதாக தமிழகத் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்திய பிரதா சாகு தெரிவித்துள்ளார் இந்த வாக்காளர் தகவல் சீட்டில் வாக்குச்சாவடி மையம் வாக்குப்பதிவு நாள் நேரம் போன்ற விவரங்கள் மட்டுமே இடம்பெற்றிருக்கும் என்றும் வாக்காளர்களின் புகைப்படம் இடம்பெறாது என்றும் அவர் கூறியுள்ளார் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளுக்கு ஐந்து நாட்களுக்கு முன்னரே வாக்காளர் தகவல் சீட்டினை விநியோகிக்க அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கும் அறிவுறத்தப்பட்டுள்ளதாகவும் திரு சத்திய பிரதா சாகு தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட விண்ணப்பித்தவர்களுக்கான நேர்னனல் இன்று சென்னயில் நடைபெற்று வருகிறது அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாள் திரு ஒ பள்ளீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாள் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியேர் நேர்காணலை நடத்துகின்றனர் இதற்கிஎடயே இந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி அஇஅதிமுக கூட்டனி வெற்றிபெறும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மக்கள் நலனுக்காக மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றிய திட்டங்களையும் அவர் பட்டியிலிட்டுள்ளார் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன சென்னையில் இன்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் ஆகியோர் நடத்திய பேச்சுவார்த்தையில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது திமுக தேர்தல் குழுவினருடன் இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு இரா முத்தரசன் தொகுதி பங்கீடு நாளை இறுதி செய்யப்படும் என்று கூறியுள்ளார்

இதில் வாக்காளர்கள் பங்கேற்று மாதிரி வாக்குப்பதிவு செய்தததுடன் தங்களது சந்தேகங்களுக்கும் விளக்கம் பெற்றனர் இதனிடையே வாக்காளர் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை மாவட்ட தேர்தல் அதினரியான மாவட்ட ஆட்சியர் திரு அன்பழகன் இன்று தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலை நேர்மையான அமைதியான முறையில் நடத்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றார் இணையதளம் வாயிலாக நடைபெறும் பணப் பரிவர்த்தளைகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற வாக்காளர் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை மாவட்ட ஆட்சியர் திரு இரா கண்ணன் தொடங்கி வைத்தார்

தேர்தலில் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் விதமாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தொகுதியில் துணை ரானுவப் படையினர் மற்றும் காவல் துறையினர் இன்று கொடி அணிவகுப்பு நடத்தினர் ராசிபுரம் வனச்சரக அலுவலகம் அருகே தொடங்கிய இந்த கொடி அணிவகுப்பை மாவட்ட னவல் துறை கூடுதல் கண்காணிப்பாளர் திரு ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார்

இந்த வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிக்க விரும்பினால் அவர்கள் தடையின்றி வாக்களிக்க ஏதுவாக சிறப்பு பேட்ஜ் வழங்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார்

விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபடும் மண்டல தேர்தல் அலுவலர்களுக்கான பயிற்சிக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்றது இதில் தேர்தல் நடத்தை விதிகள் கடைப்பிடிக்கப்படுவதை முழுமையாக கண்காணிப்பதுடன் வாக்குச்சாவடி மையங்களில் மாற்றத் திறனாளிகள் மூத்த குடிமக்களுக்கு உரிய வசதிகளை ஏற்படுத்தித் தருமாறும் அறிவுறுத்தப்பட்டது

சிறு தானியங்களை பிரபலப்படுத்துவதில் இந்தியா முன்னனியில் இருப்பது பெருமிதம் அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

இந்தியாவுடன் இணைந்து இந்த தீர்மானத்தை முன்மொழிந்த அனைத்து நாடுகளுக்கும் நன்றி தெரிவித்துள்ள பிரதமர் சிறதானியங்களை உட்கொள்வது ஊட்டச்சத்தை அதிகரிக்க செய்வதோடு உணவு பாதகாப்பு மற்றும் விவசாயிகள் நலனை மேம்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்ற பிரதிநிதிகளுக்கு சிறு தானியங்களால் தயாரிக்கப்பட்ட முறுக்கு வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இக்குழுவினா் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் முதன்மை செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு அளித்த நீதிபதி சத்தியநாராயணன் அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி மீது லஞ்ச ஒழிப்பு துறை வழக்கு பதிவு செய்து விசாரிக்க உத்தரவிட்டார் மற்றொரு நீதிபதியான ஹேமலதா இந்த வழக்கை இளிமேல் விசாரிப்பதால் எவ்வித பயனும் இல்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்வதாக தீர்ப்பளித்தார்